பங்கிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாரிசக்தி விருதுகளை புதுதில்லியில் இன்று மாலை வழங்குகிறார்

ஆவுஆவ பிரதமர் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் அனைத்து பெண்களுக்கும் இன்றியமையா பங்கிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் தேசிய பெண்கள் வாழ்வாதார இயக்க திட்ட நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் மகளிர் ஆளுமையில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாக குறிப்பிட்டார் மகளிர் மற்றும் பெண்குழந்தைகள் நலனை முன்னிட்டு குடும்பநலம் சுகாதாரம் ஊட்டச்சத்து கல்வி திறன்மேம்பாடு சுய வேலைவாய்ப்பு சமையல் ளிவாயு இணைப்பு உள்ளிட்ட திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி இருப்பதாக கூறினார்

சுய உதவிக்குழுவினரின் அளப்பரிய பணியை பாராட்டிய பிரதமர் அவர்களுடைய பணி தேசத்தை மேம்படுத்துவதாக கூறினார்

சுய உதவிக்குழுவினா் தங்களது திறமையை மேம்படுத்திக் கொள்வதோடு தங்களது ச ந்தை வாய்ப்புகளை புரிந்துகொண்டு தங்களின் உற்பத்தி பொருட்களை அரசின் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய முன்வரவேண்டும் என கூறினார்

பிரதம மந்திரியின் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை சுய உதவிக்குழுவினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டார் பிரதமரின் கிஷான் சம்மான் நிதி ஆயுஷ்மான் பாரத் யோஜ்னா போன்ற திட்டங்கள் மூலம் பயன்பெற அவர் அழைப்பு விடுத்தார்

முன்னதாக காசி விஸ்வநாத் ஆலய வழித்தடத்திற்கு பிரதமர் இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர் வாரணாசியை அழகுபடுத்தும் நடவடிக்கைகள் அம்மாநிலத்தின் முந்தைய அரசின் ஒத்துழைப்பு இன்மையால் தாமதமானதாக குறிப்பிட்டார் இந்த ஆலயத்தின் வழித்தடம் அனைத்து திருக்கோவில்களின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பிற்கு ஒரு முன்மாதிரியாக திகழும் என்றார் இக்கோவில் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையாக திகழ்வதாக எடுத்துரைத்தார்

மேலும் வாரணாசி கான்பூர் காஸியாபாதில் பல்வேறு நலத்திட்டங்களை பிரதமர் இன்று தொடங்கி வைக்க உள்ளார் லக்னோ ஆக்ராவில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கும் டெல்லி காஸியாபாத் மீரட் அதிவேக ரயில்சேவை திட்டத்திற்கும் அவர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நாரிசக்தி விருதுகளை புதுதில்லியில் இன்று மாலை வழங்குகிறார்

நரேந்திரமோடி இன்று ட்விட்டரில் விடுத்துள்ள வாழ்த்துச்செய்தியில் பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருப்பதற்கு பெருமிதம் தெரிவித்தார்

பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி

ஜெயக்குமார் திரு பாண்டியராஜன் டாக்டர்

சரோஜா திருமதி

ராஜலட்சுமி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தின் சமத்துவ சிந்தனை அறிவுசார் வளர்ச்சி மாற்றத்திற்கான படைப்பாற்றல் திறன் மேம்பாடு என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த கொண்டாடப்படுகிறது

இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு

நடராஜன் ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்படும் என்றார்

தொடா்ந்து உலக மகளிர் தினத்தையொட்டி சிறப்பாக பணியாற்றிய மருத்துவர்கள் மற்றும் பெண் ஊழியர்களுக்கு கேடயங்கள் மற்றும் சான்றிதழ்களை அமைச்சர்கள் வழங்கினார்கள்

இதுதொடர்பான மனுக்கள் மீது விசாரணை மேற்கொண்ட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

இந்த நிலம் தொடர்பான சமரசம் உத்தரப்பிரதேச மாநிலம் பைஸாபாதில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய நீதிமன்றம் இதற்கான சமரச நடவடிக்கைகள் ஒரு வாரத்திற்குள் தொடங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது

ஆவுஆவ கலைச்செம்மல் விருதுகள் தமிழகத்தில் ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சிறந்த வல்லுநர்களுக்கான தமிழ்நாடு அரசின் கலைச்செம்மல் விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன

நவீனபாணி மற்றும் மரபுவழி பிரிவில் முறையே திரு நந்தன் திரு

கோபிநாத் திரு ராமஜெயம் திரு அனந்த நாராயணன் நாகராஜன் திருமதி தமிழரசி திரு டக்லஸ் திரு கீர்த்திவர்மன் திரு ஜெயக்குமார் திரு கோபாலன் ஸ்தபதி ஆகியோருக்கு இவ்விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

அன்பழகன் தமிழக அரசு சுகாதாரத்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

பெஞ்சமின் தமிழகத்தில் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

முலாயம்சிங் யாதவ் மெயின்புரி தொகுதியில் போட்டியிடுகிறார்

தாத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகளிர் உரிமைகள் வீட்டிலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு முத்ரா கடன் சமையல் ளிவாயு இணைப்பு திட்டங்களில் பெண்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி இருப்பதாக குறிப்பிட்டார் தங்களது கூட்டணி திமுக வை மிரள செய்திருப்பதாக கூறிய அவர் மத்தியில் ஊழல் அற்ற ஆட்சி நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார்

அழகிரி அரசியல் கட்சிகள் கொள்கை ரீதியாக இயங்க வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு

நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கன்னியாகுமரியில் காங்கிரஸ் தலைவர் திரு

இந்த கூட்டத்தில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பார்கள் என்றார்

தட்சிணாமூர்த்தி நேற்று காலமானார்

வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றதற்காக சிறை சென்றவர் இவர்

இவர் மா